நரேந்திரமோடி புதுதில்லி இந்தியா கேட் அமா்ஜவான் ஜோதி அருகே தேசிய போர் நினைவுச் சின்னத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகள் கவலை அளிப்பதாக மத்திய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி

தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அரசின் ஈராண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை அமைச்சர்கள் இன்று திறந்து வைத்தனர்

நரேந்திரமோடி புதுதில்லி இந்தியா கேட் அமர்ஜவான் ஜோதி அருகே தேசிய போர் நினைவுச் சின்னத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

முன்னதாக நேற்று மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டை காக்கும் ராணுவப்படையினருக்கு நாம் செலுத்தும் சிறிய நன்றிக்கடன் இது என்று கூறியது குறிப்பிடத்தக்கது

இந்நிகழ்ச்சியில் தேசிய முன்னுரிமைகள் என்ற தலைப்பில் அவர் உரை நிகழ்த்துகிறார் அரசியலுக்கு அப்பால் தேசிய முன்னுரிமை விளக்கம் என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய திரு ரவிசங்கர்பிரசாத் திரு பியூஷ்கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

புதுதில்லியில் தேசிய நீர் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் சமூக மாற்றத்தில் தண்ணீர் பெரும் பங்காற்றுவதாக சுட்டிக்காட்டினார் நீர்வள பாதுகாப்பில் ஊடகங்கள் பெரும் பங்காற்றுவதாக எடுத்துரைத்த அவர் மேலும் இதுதொடர்பான கூடுதல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தேவை என்றார் நீர் மேலாண்மை தொடர்பாக மக்களிடையே மேலும் மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேசிய நீர் விருதுகள் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார் நீர் மேலாண்மையில் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு சிறந்த விருது வழங்கப்பட்டது

எடப்பாடி

ஏழை தொழிலாளர்களுக்கு தமிழக அரசின் ஒருமுறை இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்காக கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார்

தமிழகத்தின் அனைத்து கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்

தொடர்ந்து ஈராண்டு சாதனை மலரை வெளியிட்ட முதலமைச்சர் மகளிர் சுயஉதவிக்குழுக்களுக்கு கடன் உதவிகள் சிறந்த வங்கிகளுக்கு விருதுகள் மற்றும் ரொக்கப்பரிசுகளையும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்

நாமக்கல் அறிஞர் அண்ணா பேருந்து நிலைய வளாகத்தில் மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

திண்டுக்கல்லில் மாநகராட்சி அலுவலகம் அருகே இக்கண்காட்சியை மாநில வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இன்று தொடங்கிவைத்தார்

தேவைப்படும் நோயாளிகள் இந்த முகாம்களில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின்மூலம் மேல்சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

நாமக்கல் வள்ளிபுரம் ஆட்டோ நகரில் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன புதிய அலுவலக திறப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் ஓட்டுனர் உரிமம் பெற எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது விரைவில் மோட்டார் வாகன சட்டத்திலிருந்து நீக்கப்படும் என்று குறிப்பிட்டார் ஸ்பீட் கவர்னர் எனப்படும் வேகத்தடை கருவிகளை வண்டிகளில் பொருத்தினால் விபத்துகள் குறைய வாய்ப்பிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

லாரி வர்த்தகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் தமிழக அரசு உரிய தீர்வுகளை பெற்றுத்தந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்

வி